ஹிமாச்சலப்பிரதேச சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது

சிட்ஃபண்டு முறைகேடு வழக்கின் விசாரணைக்கு இடையூறு செய்வதாக மேற்குவங்க மாநில அரசு மற்றும் அம்மாநில காவல் துறை மீது உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்படும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ தெரிவித்துள்ளது உச்ச்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் முன்பாக மத்திய அரசின் சொலிசிடர் ஜென்ரல் திரு துஷார் மேத்தா இன்று ஆஜாகி சிபிஐ சார்பில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் சாரதா சிட்ஃபண்டு முறைகேடு வழக்கு தொடர்பாக கொல்கத்தா நகர காவல் ஆணையர் திரு ராஜீவ் குமாரிடம் விசாரிப்பதற்காக நாற்பது அதிகாரிகள் கொண்ட சிபிஐ குழு நேற்று அவரது இல்லத்திற்குச் சென்றது அந்த குழுவினரை தடுத்து நிறுத்திய மாநில காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையத்தில் சில மணி நேரம் வைத்திருந்து பின்னர் விடுவித்தனர் மேற்குவங்க முதலமச்சர் செல்வி மம்தா பானர்ஜி காவல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் இல்லத்திற்கு நேரடியாக சென்று சிபிஐ நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் பின்னர் அவர் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டார் இதற்கிடையே மேற்குவங்க அரசின் இந்த நடவடிக்கைக்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு தஜி வி எல் நரசிம்மராவ் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில் மேற்குவங்க அரசின் செயல்பாடு அரசியலமைப்புச் சட்டத்தின் மீது நடத்தப்படும் தூக்குதல் என்றும் இது செல்வி மம்தா பானர்ஜியின் சர்வாதிகார போக்கை காட்டுகிறது என்றும் விமர்சித்தார் ஹிமாச்சலப் பிரதேச சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது

குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் உத்யோனோத்சவ் விழாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று துவக்கி வைக்கிறார்

தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மொகல் தோட்டத்திற்கு பொது மக்கள் அமுமதிக்கப்படுவார்கள் மேலும் பொது மக்கள் ஆன்மீகத் தோட்டம் மூலிகை தோட்டம் போன்சாய் தோட்டம் மற்றும் இசை தோட்டம் ஆகியவற்றையும் பார்வையிடலாம்

ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தின் முதுகெலும்பை உடைக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எய்ம்ஸ் மருத்துவமனை உட்பட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பூநீநகரில் அடிக்கல் நாட்டிய பிரதுர் திரு நரேந்திர மோடி பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காக புதிய திட்டங்களை உலகிற்கு இந்தியா எடுத்துக்காட்டியுள்ளதாக கூறினார் காஷ்மீரில் பண்டிட்கள் பட்ட துயரங்களை இந்தியா ஒருபோதும் மறக்காது என்றும் அவர்களுக்கான மறுவாழ்வு பணிகளை உறுதியாக மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார்

இதற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடி வடக்கு காஷ்மீரின் குப்வாரா பாரமுல்லா மற்றும் கிஷ்த்துவார் மாவட்டங்களில் மாதிரி கல்லாரிகளை கட்டுவதற்கான அடக்கல்லையும் நாட்டினார்

விஜய்ப்பூரில் பொதுக் கூட்டம் ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேககையில் புதிய மின்திட்டங்கள் இந்த மண்டலத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரும் என்று பிரதமர் கூறினார் லே பகுதியில் ஒன்பது மெகாவாட் நீரிமின் உற்பத்தி நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார்

சர்வதேச புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது புற்றநோயின் பிடியிலிருந்து மக்களை காக்கவும் இந்நோய் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புற்றுநோய் கட்டுப்பாட்டுக்கான சர்வதேச அமைப்பு மூன்று நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று மவுனி அமாவாசையையொட்டி கும்பமேளா நிகழ்ச்சி துவங்கியது இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பமேளா விழாவிற்கு வருகை தந்துள்ளனர் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் இன்று காலை முதல் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் குப்பமேளா நிகழ்ச்சியைபொட்டி ஏற்களவே ஒன்றரைக்கோடி பக்தர்கள் நேற்று புனித நீராடியதாக பிராயாக்ராஜ் மண்டல அதிகார் டாக்டர் ஆஷிஷ் குமார் கோயல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தள்ளார் மகர சங்கராந்தியின் போது இன்னும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்ப்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை அம்மாநில அரசு செய்துள்ளது

நிகழ்ச்சியில் பேசிய அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் கூறுகையில் சுற்றுவாவை மேம்படுத்த பல்வேறு நாடுகளுடன் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்றார்

அகில இந்திய வானொலி உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அஸ்ஸாம் திறன்மேம்பாட்டுக் கழக இயக்குநர் திரு ஏ பி திவாரி கூறுகையில் இன்னும் இரண்டு மாதங்களில் மேலும் முப்பதாயிரம் இளைஞர்கள் திறன் மேம்பாட்டுப் பயிற்சியை நிறைவு செய்வார்கள் என்றார்

தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவை மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இன்று துவக்கவுள்ளது இதையொட்டி சாலைப் பாதுகாப்பை வலியுறுத்தும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுதில்லி ராஜ்காட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளிபுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா கவராஜ் சாவைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாவைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஆகியோர் மோட்டார் வாகன பேரணியை கொடியசைத்து துவக்கி வைக்கின்றனர்

வங்கதேசம் மற்றம் மியான்மர் நாடுகளிலும் பயணம் செய்யும் இந்த பேரணி மியான்மரின் யங்கோனில் நிறைவுபெறவுள்ளது

அமெரிக்காவில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள இந்திய மாணவர்களை மீட்பதற்கு இந்திய வெளியுறவுத்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுவருவதுக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீங்வா தெரிவித்குள்ளார் விசா நீட்டிப்பிற்காக போலி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த மாணவர்களை அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அந்த மாணவர்களை மீட்டு கொண்டுவருவதற்கு இந்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வாஷிங்டனில் உள்ள செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு திரு ஹர்ஷ்வர்தன் சிங்லா பேட்டியளித்துள்ளார் சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது

இதனைத்தொடர்ந்து ரீனாவும் குர்ஜீத் கவுரும் தலா ஒரு கோல் அடித்தனர்

ச்வதேச துப்பாக்கிச்கடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்தீப் சிங் தங்கப் பதக்கம் வென்றார்

இப்பிரிவில் தீபக் குமார் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் ஏர் பிஸ்டல் பிரிவில் தர்மேந்திர சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் ரவீந்தர் சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ஸ்ரீநிவேதா வெண்கலப் பதக்கம் வென்றார்